இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது

வென்றுள்ளது மகளிர் ஹாக்கியில் மலேசியாவை இந்திய அணி வென்றியிருக்கிறது நாளை தொடங்கும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை தூர்தர்ஷன் நேரடியாக ஒலிப்பரப்பும்

இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டன இன்று அவை கூடியதும் கூட்டம் தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் கட்ட நாளிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் விவாதங்கள் குறித்து அவைத்தலைவர் திருமதி சுமித்ரா மாகாஜன் எடுத்துரைத்தார்

தேசிய நலன் சார்ந்த விஷயங்களை வெளியிடுவதற்கு அவை நடடிவக்கைதான் மிகச்சிறந்த அரங்கம் என்று அவர் நினைவூட்டினார் முன்னதாக அவை கூடியதும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் மையப் பகுதிக்கு வந்து காவிரி மேலாண் வாரியம் அமைக்க கோரி கோஷமிட்டார்கள் மாநிலங்களவையில் இதே போல் அமளியில் ஈடுபட்ட உறுப்பினர்களை இருக்கைக்கு திரும்புமாறு அவைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு விடுத்த வேண்டுகோளுக்கு பலன் ஏற்படாததால் கூட்டத்தை அவர் ஒத்திவைத்தார்

அவைக்குள் பதாகைகளை எடுத்து வர வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார்

பிரதமர் பெயரில் உள்ள மொபல் செயலி மூலம் இந்த உரையாடல் இடம் பெறும் கட்சியை வளர்க்க ஆற்ற வேண்டிய பணிகள் ஏழை மக்கள் நலனுக்கான திட்டங்கள் குறித்து அவர் கட்சி ஊழிபர்களின் கருத்தை இதள் மூலம் அறிந்து கொள்வார் அவர்களின் கேள்விகளுக்கும் பிரதமர் பதிலளிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதிய இந்தியாவின் கட்சி பிஜேபி என்றும் அனைத்து வயதை சேர்ந்தவர்களின் வாழ்த்துகளை ஒரு சேர பெற்றுள்ளது என்றும் பிரதமா் பெருமிதம் தெரிவித்துள்ளாா்

நாட்டின் மறுமலர்ச்சியை நிலைநாட்டுவது குறித்த உறுதிப்பாட்டை பிஜேபி தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார்

மாளை வேட்டையாடிய குற்றத்திற்காக ஐந்தாண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஹிந்தி திரைப்பட கலைஞர் சல்மாள் கான் ஜாமீன் மலு மீதான முடிவை நாளை அறிவிப்பதாக ஜோத்பூர் அமா்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

நேபாள் பிரதமர் திரு கே பி ஷர்மா ஒளி மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்து சேர்ந்தார் விமான நிலையத்தில் அவரை மத்திய உள்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் வரவேற்றாா் நாளை நேபாள பிரதமர் நமது பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் பேச்சு நடத்த உள்ளார் குடியரசுத்தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு

உள்ளிட்டோரை நேபாள பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார் விவசாயம் எரிசக்தி வர்த்தகம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து தமது பயணத்தின்போது இந்திய தலைவர்களுடன் திரு ஷர்மா ஒளி ஆலோசனை நடத்தவுள்ளார் மூன்றாவது நாளில் அவர் உத்தரகாண்ட மாநிலம் பந்த் நகரில் உள்ள ஜிபி பந்த் வேளாண் தொழில்நுட்ப பல்கலைகழகத்துக்கு செல்வார் வீரிய வித்துக்கள் தயாரிப்பு மையத்துக்கும் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்துக்கும் சென்று அவர் பார்வையிடுவார் நேபாள பிரதமர் திரு ஒலிக்கு பந்த் பல்கலைகழகம் அறிவியல் டாக்டர் என்ற கௌரவ பட்டத்தை வழங்குகிறது வருமானவரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான புதிய படிவத்தை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது ஊதியம் பெறும் பிரிவினா் தங்களது ஊதியம் தொடர்பான தகவல்களையும் தொழில் செய்வோர் ஜிஎஸ்டி கணக்குகள் மற்றும் மொத்த வரவுசெலவு ஆகியவற்றையும் கட்டாயம் குறிப்பிட இந்த படிவத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது புதிய படிவத்தில் மேலும் சில அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் வருமானவரி தாக்கல் செய்யும் நடைமுறையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது

அஜர்பைஜானின் பக்கு நகரில் நடைபெறும் அணிசேரா நாடுகள் மாநாட்டில் கஷ்மீர் பிரச்சனையை பாகிஸ்தான் எழுப்பி இருப்பதை இந்தியா விமர்சித்துள்ளது அங்கு நேற்று நடைபெற்ற அமைச்சர்கள் அளவிவாள கூட்டத்தில் பேசிய இந்திய தூதர் செல்வி பிரியங்கா மெஹதானி ஜம்முகஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதி என்றும் அதே நிலை தொடரும் என்றும் கூறினார் வன்முறையை புகழ்வது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் தருவது ஆகிய செயல்கள் அண்டை நாடுகளின் எல்லை உரிமையை மீறுவதாகவும் என்றும் இப்படி செய்வதால் தற்போதைய எதார்த்தத்தை முடியாது என்றும் அவர் உறுதிபட கூறினார் பாகிஸ்தான் பிரதமரின் சிறப்பு உதவியாளர் டாக்டர் முசாதிக் மசூத் மாலிக் நேற்று பேசுகையில் வழக்கம் போலவே காஷ்மீர் பற்றி குறிப்பிட்டார் இதற்கு பதிலளித்த இந்திய தூதர் பாகிஸ்தான் சுயநல பிரச்சாரம் செய்து வருகிறது என்று காட்டமாக கூறினார் அமெிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையேயிலான எல்லை நெடுகிலும் தடுப்புசுவர் கட்டும் வரை அந்த பகுதி முழுவதையும் கண்கானிக்க ஆயிரக்கணக்கான தேசிய பாதுகாப்பு படை வீரா்கள் அனுப்ப படுவார்கள் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனல்டு டிரம்ப் கூறியிருக்கிறார்

அமெிக்க அதிபரின் இந்த அறிவிப்பு மிரட்டல் தோரணையில் உள்ளது என்றும் அண்டை நாட்டை மதிக்காத தன்மை அதில் எதிரொலிக்கிறது என்றும் மெக்சிகோ அதிபர் திரு பீளா நீட்டோ பதிலளித்துள்ளார்

மகளிர் சைக்கிள் போட்டியின் தகுதி கற்றில் இந்தியாவின் தேப்ரோ ஹேரால்டு அவினா ரெஜி ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள்

முதல் இரண்டு கோல்களை பெனால்டி காணர் முறையில் இந்திய அணி பெற்றது இரண்டு கோல்களை அணயின் கேப்டன் ராணியும் லால் ரெமிசிமியும் போட்டார்கள்

ஆடவர் ஹாக்கி போட்டியின் ஏ பிரிவில் கனடாவை வீழ்த்தி நியூசிலாந்தும் பி பிரிவில் மலேசியாவை தோற்கடித்து இங்கிலாந்தும் வெற்றி பெற்றன

ஒளிபரப்புவதற்கான உரிமையை பெறுவதற்கு தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சர் தலையிட கோரி இந்திய கிரிக்கெட் கட்டுபாட்டுப்வாரியம் பிசிசிஐ கடிதம் எழுதியிருந்ததென்று ஏஜென்சி செய்தி தெரிவிக்கிறது இந்த போட்டிகளை ஒளிபரப்பும் உரிமையை ஸ்டார் இந்தியா நிறுவனம் பெற்றதை அடுத்து பிசிசிஐ இந்த வேண்டுகோளை விடுத்திருந்தது முதல் நாள் மற்றும் கடைசி நாள் போட்டிகளையும் ஞாயிற்று கிழமை போட்டிகளையும் ஒலிப்பரப்ப தூதர்ஷன் உரிமை பெற்றுள்ளதாக மற்றொரு செய்தி தெரிவிக்கிறது

புத்தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் சீனாவின் சாலை திட்டங்கள் தொடர்பாள இந்தியாவின் நிலைப்பாடு தெளிவானது என்றும் அதில் மாற்றம் இல்லை என்றும் கூறினார்